வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

திட்டங்களை பிரதமர் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார்

சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது

அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டு தமது தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலத்தில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நெடுஞ்சாலைகள் ரயில் மற்றும் விமான போக்குவரத்துக்கள் மின்னணு தகவல் தொடர்பு ஆகியவற்றை ஏற்படுத்த அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக கூறினார் இதன் மூலம் லட்சக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகும் என அவர் தெரிவித்தார்

முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கும் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் ஆறு பாஸ்போர்ட் மையங்களையும் தொடங்கி வைத்தார் முன்னதாக ஜார்கண்டில் மண்டல் அணைக்கு புத்துயிர் அளிப்பதற்கான பணிகளை இன்று தொடங்கிவைத்து அவர் பேசினார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின்கீழ் கிராமப்புற மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் பணிகள் முந்தைய அரசுகளை காட்டிலும் ஐந்து மடங்கு விரைவாக நடைபெற்று வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார்

வங்கிக் கடனை திரும்ப செலுத்தாமல் வெளிநாட்டிற்கு தப்பியோடிய தொழிலதிபர் விஜய்மல்லையாவை தலைமறைவான பொருளாதார குற்றவாளி என மும்பை சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது இதுதொடர்பாக அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள மனுவை விசாரித்த நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்தது கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சித் தலைமையிலாள அரசு வன்முறைகளுக்கு ஆதரவளித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு நரசிம்மராவ் சபரிமலை பிரச்சனையை அரசியலாக்கவே இதபோன்ற வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவதாக தெரிவித்தார் மாநிலத்தில் பிஜேபி தொண்டர்கள் மீதான வன்முறை சும்பவங்களை அரசு தடுத்து நிறுத்தாவிட்டால் சுட்ட விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் சர்வதேச புத்தக காட்சி புதுதில்லியில் இன்று தொடங்கியது ஒன்பது நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தொடங்கி வைத்துப் பேசினார் ஒலி மற்றும் மின்னணு வடிவம் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்கள் இருந்த போதிலும் மக்களிடையே புத்தகத்தின் மீதான ஆர்வம் குறையாதது தமக்கு மகிழ்ச்சியளிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார்

கடுமையான சட்டங்களை இயற்றுவதன் மூலம் நாட்டில் உள்ள ஊழலை ஒழிக்க முடியும் என மாநிலங்களை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஊழலை அகற்றுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார்

இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சோம்பால் ஊழலை முற்றிலும் ஒழிக்க முடியாது என்றும் அதனை குறைக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார் மின்னணு மயமாக்கல் மூலம் ஊழல் குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் நாட்டின் வேலை பொருளாதார மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய சாலை நடவடிக்கைகளை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி வலியுறுத்தியுள்ளார் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் விவசாயிகள் மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காக கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்ட வேளாண் விலை பொருட்களை எரிசக்தி உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார்

இதற்கான அறிவிக்கையை ரயில்வே அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது

மூன்றாண்டு டிப்ளமோ பொறியில் படிப்பில் கேர்ச்சி பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இத்தொடர்பாக அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தில்லி உட்பட ஹமீர்பூர் லக்னோ கான்பூர் மற்றம் ஜலாவுன் மாவட்டங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தனர் மேலும் இந்திய குடிமைப்பணி அதிகாரி திருமதி சந்திரகலா வீடு உட்பட முத்த அதிகாரிகளின் வீடுகளிலும் சோதளை நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக கடந்த புதன்கிழமை இதுதொடர்பான வழக்கை புலனாய்வுத் துறையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கிவைத்தார் பயனாளிகள் பத்து பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை முதலமைச்சர் வழங்கினார் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசுத் தொகையான ஆயிரம் ருபாயுடன் பொங்கல் பரிசுத் தொகுப்பு வரும் திங்கட்கிழமை முதல் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன் திருமதி வளர்மதி திரு செல்லூர் ராஜு திரு காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர்

அணை பாதுகாப்பு சுட்டம் அரசியல் சாசன அமைப்பிற்கும் கூட்டாட்சி தத்துவதற்கும் முரணானது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் முல்லைப்பெரியாறு பரம்பிக்குளம் குணக்கடவு பெருவாரிப்பள்ளம் ஆகிய நான்கு அணைகளும் இருமாநில ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தொடர்ந்து தமிழகத்தின் பராமரிப்பில் இயங்குவதற்கு வழிவகை காணப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டு உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார் கஜா புயல் தாக்குவதற்கு முன்பாகவே மாநில அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்ததாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பேரவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட பிரச்சினைக்கு பதிலளித்த முதலமைச்சர் புயல் ஏற்படக்கூடிய மாவட்டங்களுக்கு அமைச்சர்கள் மற்றும் ஐ ஏ எஸ் அதிகாரிகள் முன்கூட்டியே அப்பகுதிகளுக்கு சென்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் பெருமளவு உயிர்ச்சேதம் தடுக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் இப்பகுதிகளில் புயல் வருவதற்கு ஆறு மணி நேரம் முன்னதாகவே மின் இணைப்பு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாகத் அவர் தெரிவித்தார்

மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாகவும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார்

இதனையடுத்து அந்தமான் மற்றம் அதனைபொட்டிய வங்கக் கடல் பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஹிமாச்சல் பிரதேசத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகள் உட்பட பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை முதல் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் இந்த பனிப்பொழிவு மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாநிலத்தில் கடும் குளிர்காற்று வீசி வருவதாகவும் இதனையடுத்து அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை உறை நிலையை எட்டியுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது